பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானவேல் மெக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளன

திரு ராஜ்நாத் சிங் வலியுறுக்கியுள்ளார்

அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

தேசிய அளவிலான மக்கள் பிரதிநிதிகள் மாநாட்டினை இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்து அவர் பேசினார் போட்டி மனப்பான்மையுடன் கூடிய கூட்டாட்சி தத்துவம் நாட்டு நலனுக்கு உகந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை கண்டறிந்து அவற்றின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் நம்மிடையே போதுமான மனித வளம் திறன் மற்றும் இயற்கை ஆதாரங்கள் உள்ளதை பிரதமர் சுட்டீக்காட்டனார் இதனைக் கொண்டு முழுவீச்சில் பணியாற்றும் போது ஆக்கப்பூர்வமான மாற்றத்தைக் கொண்டு வர முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ள மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜனுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் முக்கிய பிரச்சினைகள் குறித்து மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து விவாதிப்பது நாட்டின் நலனுக்கு உகந்தது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார்

சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் சுட்டப்பேரவைத் தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சுநடத்தவுள்ளார் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் இருநாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்தப் பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் பின்னர் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன முன்னதாக இன்றுணலை பிரான்ஸ் அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது நான்கு நாள் அரசமுறை பயணமாக நேற்றிரவு புததில்வி வந்த அவரை பிரதமர் திரு நரேந்திர மோடி விமானநிலையத்தில் வரவேற்றார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்

மொரீஷியசுடன் நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன

மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி புதுதில்லி அருகே காஸியாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதினை மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இணையதள பாதுகாப்பிற்கான திட்டம் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இணையதள குற்றங்களையும் தகவல் திருட்டையும் தடுப்பதற்கு உதவிடும் வகையில் இந்தத் திட்டம் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இணையதள குற்றங்களை தடுப்பதற்கென தமது அமைச்சகத்தின் கீழ் சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படை மற்றும் மத்திய ஆயுத காவல்படையில் மகளிரை கூடுதலாக பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார்

இந்த வரிவிதிப்பில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே சரக்கு மற்றும் சேவை வரிவிதிப்பு கட்டமைப்பின் கீழ் இதுவரை ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

கடந்த ஆண்டு ஜுலை மாதம் முதல் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வரி விதிப்பு இதுவரை சுமுகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று மீண்டும் அத்தமீறி தாக்குதல் நடத்தினர் பூஞ்ச் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் குண்டுகளை வீசியும் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் இதற்கு நமது படையினர் உரிய பதிலடி கொடுத்து வருவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டு மணிமுதல் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்று வருவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன காவிரி பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்னர் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் முதலமைச்சரை சந்தித்துப் பேசினார் இப்பிரச்சினை குறித்து மத்திய அரசு சார்பில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் குறித்து அவர் முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தார் முள்ளதாக நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தின் சார்பில் இப்பிரச்சினை குறித்து நான்கு மாநிலங்களின் உயரதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுவை மாநிலங்களின் அதிகாரிகள் பங்கேற்ற இந்தக் கூட்டத்தில் இப்பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை நிறைவேற்றுவதற்கான திட்டத்தை வகுப்பதற்கான நெறிமுறைகளை பரிந்துரைக்குமாறு நான்கு மாநிலங்களையும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாக அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆறு வாரங்களுக்குள் இத்திட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது இதன் அடிப்படையில் மத்திய அரசு இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்தும் வகையில் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னர் சிறப்பு கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அவர் அதில் வலியுறுத்தியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதில் மத்திய அரசு தொடர்ந்து காலதாமதம் செய்துவருவதாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் குற்றம்சாட்டியுள்ளார் இன்று தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறினார் இக்கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றம் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார் பாகிஸ்தானின் சிந்து பலுச்சிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் அந்நாட்டு அரசு மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஐநா மனித உரிமை கூட்டத்தில் இந்தியா தெரிவித்த கருத்திற்கு அமெரிக்காவைச் சேர்ந்த முகாஜிர் சமுதாயம் வரவேற்பு தெரிவித்துள்ளது இந்தியா தெரிவித்த கருத்தில் சிந்து மாகாணம் இடம்பெற்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்று அந்த சமுதாயத்தின் ஒருங்கிணைப்பாளர் கூறியுள்ளார் மனிதநேயத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்துவதை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டும் என்று சர்வதேச சமுதாயம் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆப்கானிஸ்தானின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றியுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வெளியுறவுத் துறையைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் இதனைத் தெரிவித்தார் இந்தியாவின் பணிகளுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு பாராட்டுத் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆப்கானில் செயல்பட்டு வரும் தாலிபான் தீவிரவாத அமைப்பு அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சு வார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆப்கானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடன் பேச்சு வார்த்தை நடத்தாமல் தாலிபான் நேரடியாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இயலாது என்றும் அவர் கூறினார்

காபூலில் உள்ள மசூதி அருகே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு பாதுகாப்புப் படை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தத் தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை அனு ஆயுதங்களை கைவிடுவது தொடர்பான பிரச்சினையில் வடகொரியா உறதியான நடவடிக்கை எடுக்காதவரை அந்நாட்டு அதிபரை அமெரிக்க அதிபர் திரு டொளால்டு டிரம்ப் சந்திக்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று வாஷிங்டளில் அமெரிக்க அதிபர் மாளிகையின் செய்தித் தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் இதனைத் தெரிவித்தார் இருப்பினும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை வடகொரியா மேற்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த அவர் மறுத்துவிட்டார் இப்பிரச்சினையில் வடகொரியாவுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் உலக அமைதிக்கு அது மிகுந்த பயனளிக்கும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் வடகொரியாவுடனான பிரச்சினையில் நல்ல தீர்வு காணப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள கட்டணங்களிலிருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சவா மெர்க்கல் வலியுறுத்தியுள்ளார் முளிச்சில் நேற்று வர்த்தக அமைப்பின் தலைவர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார் ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியின் முதல்கட்ட அரையிறுதி லீக் ஆட்டங்களில் சென்னை அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது முத்தரப்பு டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இவங்கை பங்களாதேஷிற்கு இடையேயான ஆட்டம் இன்று கொழும்பில் நடைபெறுகிறது